மேகதாதுவில் அணைகட்ட அனுமதிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசை வலியுறுத்தி உள்ளது புதுச்சேரி மற்றும் வடதமிழகத்தின் ஒருசில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஹைசிஸ் என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கை கோள் ஆகும்

ஹைசிஸ் செயற்கை கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு ஓர் மிகப்பெரிய வெற்றி என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜீவ்வர்தன் ரத்தோர் கூறி இருக்கிறார்

இத்தகவலை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்புற விவகாரங்கள் துறை செயலர் திரு டிஎஸ் மிஸ்ரா புதுடெல்லியில் தெரிவித்துள்ளார்

எனினும் நிலுவையில் உள்ள வழக்கின் முடிவை பொறுத்துதான் இவர்களின் இறுதி அட்மிஷன் அமையும் என நீதிமன்றம் தெளிவுப்படுத்தி உள்ளது

நாட்டிற்கு ஜிஎஸ்டி போன்ற நாடு தழுவிய கட்டமைப்பு சுகாதாரத்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் தேவை என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கூறி உள்ளார் டெல்லியில் இன்று அவர் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சுகாதார மாநாட்டில் உரை நிகழ்த்தினார் மக்களின் சுகாதாரத்தை பேனுவதற்காக மத்திய அரசம் மாநில அரசுகளும் தனித்தனியே செலவு செய்வதாக அவர் அப்போது தெரிவித்தார் இவை அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு சுகாதாரம் மக்களுக்கு குறைவான செலவில் எளிதாக கிடைக்க்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறினார் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்ட செயலாக்கம் வேகமெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் நோயாளிகள் தங்களது உரிமைகளையும் மருத்துவ வசதிகளையும் அறிந்துகொள்ள இது வகை செய்கிறது என்றார் தெலுங்கானாவிலும் ராஜஸ்தானிலும் தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்கு இன்னும் ஒருவார காலமே உள்ள நிலையில் இந்த மாநிலங்களில் பெரிய அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பிரச்சாரத்தில் இறங்கி உள்ளனர் தெலுங்கானாவில் பிஜேபி தேசிய தலைவர் திரு

ராகுல்காந்தி டிஆர்எஸ் தலைவர் திருகே

சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் தேர்தல் பேரணிகளில் நேற்று கலந்து கொண்டனர் ராஜஸ்தானில் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நாகூர் மற்றும் பரத்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் உத்தரபிரதேச முதமைச்சர் திரு

காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராஜ் பப்பர் முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு சச்சின் பைலட் ஆகியோர் பொது கூட்டங்களில் பேசினர் நாட்டின் முப்படைகளிலும் பணியாற்ற முன்வர வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மாணவிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் மேல்நிலை பள்ளி விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார்

கொண்டுவர முடியும் என அவர் கூறினார்

நரேந்திர மோடி அதன் தலைநகர் போனஸ் அயர்ஸ் நகருக்கு வந்து சேர்ந்தார் இந்த உச்சி மாநாட்டையொட்டி பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்துப் பேசுகிறார் சீன அதிபர் ஜெர்மன் அதிபர் ஸ்பெயின் பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் மேகதாதுவில் அனண கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்காக தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் மதிமுக பொது செயலாளர் திரு

கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் மாக்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில செயலர் திரு பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு ஆர்பாட்டத்தின்போது நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக புதிய வழக்கு ஒன்றை சிபிஐ பதிவு செய்துள்ளது குற்ற சதி திருடுதல் கொள்ளையடித்தல் சட்டத்தை மதிக்காமல் நடந்து கொண்டது ஆகிய காரணங்களுக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலர் திரு கே அர்ஜுன் தந்த புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத காவல்துறை மற்றும் வருவாய் துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்ககூடிய மாநில நீதி அமைப்பான லோக் ஆயுக்தாவை அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கி உள்ளது லோக் ஆயுக்தா அமைப்பதற்காக தீர்மானம் கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரின்போது நிறைவேற்றப்பட்டது இன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை லோக் ஆயுக்தா அமைப்புவிசாரணைக்கு உட்படுத்தலாம் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் வாரியம் சங்கம் அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் லோக் ஆயுக்தா விசாரிக்கலாம்

மீனவர்களின் மீன்பிடி வலைகள் மற்றும் சாதனங்களையும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தி உள்ளனர் அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிட துணை நிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார் இன்று டெங்கு விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களைச் சந்தித்தார்

இந்த முறை ஆசிரியர்களுக்கான சம்பளக் கோப்பை துணை நிலை ஆளுநருக்கு அனுப்பிய போது அரசுநிதியுதவி பெறும் தனியார் உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை குறைக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளதாகவும் இது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார்

மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொறுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் தவிர கோப்புகளில் சந்தேகம் வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட துறைச் செயலரிடமிருந்து அமைச்சரின் ஒப்புதலுடன் பதில் பெறவேண்டுமே தவிர விதிமுறைகளை மீறி நேரடியாக ஆய்வு செய்யக்கூடாது என்றும் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிக்கும் முறை தொடரக்கூடாது என்றும் அவர் கூறினார் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கிய நிதியைத் தடுக்க துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகவே அவர் இவ்வாறு செயல்படுவதாகவும் திரு நாராயணசாமி மேலும் குறிப்பிட்டார் புதுச்சேரி மற்றும் வடதமிழகத்தில் ஒருகில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்தமிழக கடற்கரையை ஒட்டி உள்ள கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருப்பதால் தென்தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் புதுவை கடலூர் ஆகிய ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது நேற்று தமிழகத்தில் ஒருசில இடங்களில் மழை பெய்துள்ளது

இதற்கிடையே புதுவையில் இன்று காலை முதலே அவ்வப்போது லேசான மழை பெய்து வருகிறது விழுப்புரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது